மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாடு முழுவதும் சூடுபிடித்துள்ளது

ஒடிஸா மற்றும் பீகாரில் பிரச்சாரக் கூட்டங்களில் பிரதமர் கலந்து கொள்கிறார்

அஸாம் மற்றும் சதார் ஈ ரியாஷாத் நிலைகளை புதப்பிக்க வேண்டுமென்று கூறியிருப்பது ச்ச்சைக்குரியதாகும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு அருண்ஜேட்லி குற்றம்சாட்டியுள்ளார்

பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவிலும் எதிர்கொள்ள வேண்டுமென்று இந்தியாவும் சிலியும் கூறியுள்ளன

பெங்களூர் அணிகள் மோதுகின்றன மக்களவைத் தேர்தலுக்கான நான்காம் கட்ட அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது பீகார் ஜம்மு கஷ்மீர்

இதையடுத்து இந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது இங்கு வாக்குப்பதிவு மே மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது மக்களவைத் தேர்தல் அறிவிப்புக்குப் பின்னர் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் செயல்பாட்டுக்கு வந்திருப்பதையடுத்து நாடு முழுவதும் கணக்கில் வராத பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன

பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி ஒடிஸா மற்றும் பீகாரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பீகாரில் கயா மற்றும் ஜமுயீ யில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டங்களில் அவர் கலந்து கொள்கிறார் அவுரங்காபாத் மற்றும் நவாடா தொகுதிகளிலும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் நக்ஸலைட்கள் அதிகம் உள்ள இந்த பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் வஷீர் ஈ அஸாம் மற்றும் சதார் ஈ ரியாஷத் நிலைகளை மீண்டும் தொடங்குவது குறித்து தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் திரு ஒமர் அப்பதுல்லா விடுத்துள்ள கருத்துக்கள் ஆட்சேபகரமானவை என்று பிஜேபி யின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார் கஷ்மீர் மக்களிடையே பிரிவினைவாதத்தை தூண்டும் வகையில் திரு அப்துல்லாவின் கருத்து அமைந்துள்ளதாக அவர் குற்றம்சாட்டினார் கஷ்மீரில் உள்ள கட்சிகள் தங்களது கருத்துக்களால் அடையாளத்தை இழந்து வருவதாகவும் அவா கூறினார் கஷ்மீரில் பிரிவினைவாத தலைவர் சையத் அலி ஷா கிலானி மீதான வருமான வரி ஏய்ப்பு வழக்கில் அவருக்குச் சொந்தமான தில்லியில் உள்ள அவரது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் ஜமாத்தி இஸ்லாமி மற்று ஜம்மு கஷ்மீர் லிபரேஷன் கூட்டமைப்புகளை தடை செய்வது குறித்து ஆய்வு மேற்கொள்ள மத்திய அரசு தீர்ப்பாயம் ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது தில்லி உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி திரு சந்திரசேகர் இந்த தீர்ப்பாணத்தின் தலைவராக செயல்படுவார் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இந்த இரண்டு அமைப்புகளையும் சுட்டவிரோதமான அமைப்புகளாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் சிலியும் கூறியுள்ளன சிலி நாட்டுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு இரு நாடுகளுக்கும் இடையே இருதரப்பு ஆலோசனைகளை மேற்கொண்டன அந்நாட்டு அதிபர் மாளிகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சுரங்கம் கலாச்சாரம் மாற்றுத்திறனாளிகள் நலன் போன்ற துறைகளிலும் இந்த பேச்சுவார்த்தையின்போது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின நாட்டில் அணு ஆயுதங்களை மேற்பார்வையிடும் பாதுகாப்புப் படைகளின் தலைவராக ஏர் மார்ஷல் என் ஜே எஸ் திலான் இன்று பதவியேற்றுக் கொண்டார் அணு ஆயுத பயன்பாடுகள் தொடர்பான செயல்பாடுகளை கவனிக்கும் அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஆணையத்தின் உத்தரவின் பேரில் இந்த பாதுகாப்புப் படை இயங்கும்

வங்கி நடைமுறைகளில் உள்ள ரொக்க தட்டுப்பாட்டை சமாளிப்பதற்கு இந்த நடவடிக்கை உதவும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் காரணமாக டாவர் முறையிலான முதலீடுகள் அதிகரிக்கும் என்றும் இதனால் இந்திய ரூபாயின் மதிப்பு உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக வங்கி தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையால் வங்கிகள் அமெரிக்க டாலரை ரிசா்வ் வங்கிக்கு விற்பனை செய்யவும் வகை செய்யப்படுகிறது இத்திட்டத்தின் முடிவில் அமெரிக்க டாவர் மதிப்பிலான ரொக்கத்தை பெற முடியும் என்றும் வங்கி கூறியுள்ளது அருணாச்சல பிரதேசத்தில் மூன்று மாவட்டங்களில் ஆயுதப்படைகளின் சிறப்பு அதிகாரச் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது அஸ்ஸாம் மாநில எல்லைப்பகுதியில் உள்ள மூன்று மாவட்டங்களில் இந்த சுட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு குறைபாடுகளை சரி செய்வதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது திரப் சங்லாண்ட் மற்றும் லாங்தின் மாவட்டங்கள் பதற்றம் ஏற்படக்கூடிய இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன பீகார் அரசியலில் ஒரு புதிய திருப்பமாக ராஷ்ட்ரீய ஜனதாதள் கட்சியின் தலைவர் திரு லாலுபிரசாத்தின் மூத்த மகன் திரு தேஜ் பிரதாப் யாதவ் லாலு ராப்ரி மோர்ச்சா என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார் பீகாரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாம் விரும்பிய இரண்டு வேட்பாளர்களுக்கு கட்சித் தலைமை இடம் தர மறுத்ததையடுத்து புதிய கட்சியை தொடங்கியுள்ளதாகக் கூறினார் வெளியுறவுத்துறை செயலர் திரு விஜய் கோக்லே ரஷ்ய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் திரு ஷெர்கே ரயாப் கோவானை மாஸ்கோவில் நேற்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பு தொடர்பாகவும் அணுபொருள் விற்பனை குழுமத்தில் இந்தியா உறுப்பினராவது தொடர்பாகவும் அவர் ஆலோசனை மேற்கொண்டதாக ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாகவும் அவர் விவாதித்ததாக தூதரகம் கூறியுள்ளது பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா இன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காரைக்குடி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமது கட்சி வேட்பாளர்களுக்காகவும் கூட்டனி வேட்பாளர்களுக்காகவும் அவா பிரச்சாரம் மேற்கெள்ள உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை புதுதில்லியில் உள்ள தமது கட்சி தலைமையகத்தில் இன்று வெளியிடுகிறார் குஜராத் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மாநிலங்களுக்கான ஒன்பது வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை காங்கிரஸ் நேற்று வெளியிட்டது

பீகாரில் போட்டியிடவுள்ள நான்கு வேட்பாளர்களின் பெயர்களை சி பி ஐ

கட்சி வெளியிட்டுள்ளது

முதல்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்திருப்பதையொட்டி பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் மும்பை ரயில் நிலையத்தில் சென்ற மாதம் நடைபாலம் இடிந்து விழுந்த சம்பவத்தில் மும்பை மாநகரின் உள்ளாட்சி அமைப்பின் பொறியாளரை காவல்துறை கைது செய்துள்ளது ப்ரிஹன் மும்பை முனிஷிபல் கழகத்தின் பாலம் கட்டும் துறையின் எஸ் எப் ககுல் தே நேற்று கைது செய்யப்பட்டதாக மும்பை காவல்துறை ஆணையா் திரு மஞ்சுநாத் சிங்கே தெரிவித்தாா் முன்னதாக பாலத்தை மேற்பார்வையிட்டு மதிப்பீடு செய்த மீரஜ்குமார் தேசாய் கைது செய்யப்பட்டார்

தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கட்சி இன்று புதுதில்லியில் மக்களவைத் வெளியிட்டுள்ளது கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இதனை கட்சித் தலைவா் திரு ராகுல்காந்தியும் மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தியும் முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன்சிங்கும் வெளியிட்டனர் அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டு அறிந்த பின்னர் தேர்தல் அறிக்கையை தயாரித்ததாக திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய பொருளாதார கொள்கை தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக திரு மன்மோகன்சிங் கூறியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி பெங்களூரூ அணியை எதிர்கொள்கிறது ஜெய்பூரில் நடைபெறும் இப்போட்டி இரவு எட்டு மணி தொடங்குகிறது